தமிழகத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து திட்டம் வகுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு

ஆல் இங்கிலாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் பி வி சிந்து இன்று ஜப்பானின் நொசோமி ஒக்குஹாரா வை எதிர்கொள்கிறார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரம் முடிந்தவுடன் இப்பிரச்சனை தொடர்பாக பேசிய எதிர்கட்சி துணைதலைவர் திரு துரைமுருகன் பேரவை நடைபெற்றுக்கொண்டிருக்கும் என்

ஆர் பணிகள் நிறுத்திவைக்கப்படுவதாக வருவாய் துறை அமைச்சர் நேற்று அவைக்கு வெளியே தெரிவித்த கருத்து உரிமை மீறலாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது என்றார் இதுகுறித்து தீர்மானம் கொண்டுவரவேண்டும் என்றும் கடந்த சில நாட்களாக திமுக வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டிய திரு துரைமுருகன் அமைச்சர் தெரிவித்த கருத்தை இந்த அவையில் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த கருத்தை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராமசாமி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு முகமது அபுபக்கர் மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமீமுன் அன்சாரி உள்ளிட்டோரும் வலியுறுத்தினர்

உதயகுமார் பேரவையில் ஏற்கனவே தாம் தெரிவித்த கருத்துக்களை தான் பத்திரிக்கைகளுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவித்ததாக கூறினார்

தொடர்பாக சிறுபான்மை மக்கள் அச்சப்படக்கூடிய வகையில் எதிர்கட்சியினர் பேசிவருவதால்தான் அதற்கு விளக்கமளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் மத்திய அரசுக்கு விளக்கம் கேட்டு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை மாநில அரசு நிறைவேற்றினால் அது செல்லுபடியாகுமா என்று சட்டவல்லுநர்களுடன் எதிர்கட்சியினர் கலந்துபேசி தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்

இத்தருணத்தில் திமுக உறுப்பினர்கள் இதனை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பினார்கள் இதற்கு அஇஅதிமுக தரப்பில் ஆட்சேப குரல்கள் எழுந்தன அவர்களை அமைதி காக்குமாறு கேட்டுக்கொண்ட பேரவை தலைவர் திரு

தனபால் எதிர்கட்சி தரப்பில் கேட்க்கப்படும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும்போது உறுப்பினர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று கூறினார் இதே கருத்தை அவை முன்னவர் திரு

பன்னீர்செல்வமும் வலியுறுத்தினார் இப்பிரச்சனையின் மீது தொடர்ந்து பேசிய அமைச்சர் திரு

உதயகுமார் தற்போதைய கணக்கெடுப்பின்போது எந்தவித ஆவணங்களும் கேட்கப்படாது என்று மத்திய அமைச்சரே தெரிவித்துள்ள நிலையில் எதிர்கட்சியினர் மக்களிடையே அச்சத்தை பரப்பும் வகையில் பிரச்சாரம் செய்யும்போது அதற்கு உரிய பதிலளிக்காமல் அரசு தரப்பு வேடிக்கை பார்க்க முடியாது என்றார்

ஸ்டாலின் மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்ட விளக்கத்தை அவையில் கூறுமாறு கோரினார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சிறுபான்மை மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்கட்சியினர் பேசுவதால் தான் அமைச்சர் இந்த விளக்கத்தை அளிக்கவேண்டிய நிலை ஏற்பட்டது என்றார்

தமிழகத்தை பொறுத்தவரை இது அமைதியான மாநிலம் என்றும் இந்த நிலை தொடர்வதற்கு எதிர்கட்சியினர் உட்பட அனைவரும் ஒத்துழைத்து பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனை தொடர்ந்து இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவந்த பேரவை தலைவர் அவையில் அமைச்சர் பேசியதையும் பத்திரிக்கைகளில் அவர் வெளியிட்ட கருத்தையும் ஒப்பிட்டு பார்த்தபோது இதில் உரிமை மீறல் எதுவும் இல்லை என்பதால் இதுகுறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்றார் இதன்பின்னரும் எதிர்கட்சி தலைவரும் என்

ஆர் துணைதலைவரும் கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்தவைத்திருப்பதாக அமைச்சர் வெளியில் தெரிவித்த கருத்தையாவது இந்த அவையில் தெரிவிப்பாரா என கேட்டனர் இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு

ஆர் குறித்த எந்த பணிகளும் தொடங்கப்படவில்லை என்றும் தற்போது வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தான் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே

வனத்துறையின் கீழ் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் விலங்குகளை மிக அருகில் இருந்து காணும் வகையில் விலங்குகள் உலாவிட உலகம் பதினொன்றரை கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும்

நரேந்திரமோடி கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து திட்டம் வகுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு

ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள அனைத்து நாடுகளும் அரசுகளும் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மக்கள்தொகை அதிகமுள்ள தெற்காசிய நாடுகளில் கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள எவ்வித சமரசமும் இன்றி உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார்

வி சிந்து இன்று ஜப்பானின் நொசோமி ஒக்குஹாரா வை எதிர்கொள்கிறார்